சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

பொதவாக வெளிநாடுகளில் செயல்பட்டுவரும் இந்திய கலாச்சார மையங்களில் பாதநாட்டியம் பாரம்பரிய இசை மாபு கலைகள் போன்றவற்றை மாணவர்கள் பயில்வது வாடிக்கை ஆனால் இப்போது அவற்றிற்கு இணையாகவும் சில நாடுகளில் அவற்றிற்கு மிகையாகவும் யோகா பயிற்சிங்கு இளைபோர்களும் முதியோர்களும் தங்களை பதிவு செய்து வருவதாக அந்த மையங்களின் நிர்வாகிகள் கூறகின்றனர் மத்திய ஆசின் ஆயுஷ் தறையின்கீழ் சென்னை தாம்பரத்தில் இயங்கும் தேசிய சித்தா கல்வி நிலையத்தில் மாபெரும் போகா நிகழ்வு இன்று காலை நடைபெறவுள்ளது மாநிலம் முழுவதம் பல்வேறு போகா அமைப்புகள் ஏராளாமான சிறப்பு நிகழ்வுகளை புங்காக்கள் விளையாட்டு அரங்குகள் போன்ற இடங்களில் ஏற்பாடுகள் செய்துள்ளன சென்னையிலிருந்து ஜெய்சில் தமிழகத்தில் நிலவி வரும் தண்ணீர் பற்றாக்குறை குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்த உள்ளார் சும்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் இதற்கிடையே தமிழகத்திற்கு கேரள அரசு தண்ணீர் தர முன்வந்ததை முதலமைச்சர் நிராகரித்ததாக வெளியான செய்திகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மறுத்துள்ளார் இன்று நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் உரிய முடிவினை முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணிர் தர கேரள அரசு முன்வந்திருப்பதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்த செய்தி அறிந்தவுடன் கேரள முதலமைச்சர் திரு பினராய் விஜயனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர் பேசினார் கேரள அரசு தண்ணீர் தர முன்வந்துள்ளதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார்

குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வுகாண ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பினை வழங்க திமுக தயாராக இருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வனத்துறையில் பணிபுரியும் தகுதிவாய்ந்த தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வனத்துறையின்கீழ் தேவைப்படும் இடங்களில் மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் குடிதண்ணீர் பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் நடப்பு நிதியாண்டில் நான்கு வட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் நேற்று மதுரையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர்

கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் காற்று மாசு குறைவாக உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பண்ணன் கூறியுள்ளார் நேற்று திருவள்ளுரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரங்களை நடுவதற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் அபாயகரமான அளவில் விஷவாயுவை வெளியேற்றக்கூடிய ஒரே ஆலை ஸ்டெர்லைட்தான் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது இப்பிரச்னை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாசு காரணமாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய பின்னர் நிலத்தடி நீரின் தரம் மேம்பட்டு காற்று மாசு குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டள்ளது இதள் காரணமாக ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மலுவினை அபராததத்துடன் தள்ளுபடி செய்யவேண்டும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது பிரதுர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று புதுதில்லியில் கலந்துரையாடினார் கட்சி வேறபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கலந்துரையாடல் சிறப்பாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் குறித்து மாநிலங்களின் நிதியமைச்சர்களோடு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்த உள்ளார் இக்கூட்டத்தில் பங்கேற்ப்பதற்காக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் புதுதில்லி சென்றுள்ளார் பொது பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையின் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது உலக இசை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது வீட்டுக்கு ஒருவர் இசையை கற்பது நமது பாரம்பரிய இசையை மீட்பதற்கு உதவிடும் என்று சேலம் மாவட்ட இசை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சங்கர்ராமன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இசை மற்றம் நடனம் போன்றவை போற்றி பாதகாக்கப்படவேண்டிய பொக்கிஷங்கள் நமது இந்திய கலாச்சாரத்தில் உள்ளது

அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக்கேல் பாம்பியோ மூன்று நாள் அரசு முறை பயணமாக வரும் செவ்வாய்கிழமை புதுதில்லி வருகிறார்

நாமக்கல் மாவட்டத்தில் அனுமதி இல்லாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிததுள்ளது வேலூர் அருகே நான்கு டன் எடையுள்ள தடை செய்யப்பட்ட போதை பாக்குகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பான சிறப்பு அமர்வு ராமநாதபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது இந்தியா நாளை ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது

மகளிர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வாளி அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளார் தோஹாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் மற்றொரு இந்திய வீரரான ஆதித்யா மெக்தாவை வென்றார்